தற்போதுள்ள இடஒதுக்கீடு பாதிக்கப்படாத வகையில் அமல்படுத்தப்படும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

எம் வெங்கையா நாயுடு இன்று நிறைவுரையாற்றுகிறார்

ரஃபேல் போர்விமான கொள்முதல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியமில்லை என்று பாதுகாப்புத் துறை அமைச்ச் திருமதி நிாமலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஏற்களவே உள்ள இடஒதுக்கீடு பாதிக்கப்படாத வகையில் அமல்படுத்தப்படும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நேற்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பாராமதி கச்சிரோலி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி நிலை ஊழியர்களுடன் உரையாற்றியபோது இதனை அவர் தெரிவித்தார் பொதுப்பிரிவினில் ஏழையாக உள்ளவர்களின் நலனைக் கருத்தில் கொண்டே பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் முடிவை மத்திய அரசு மேற்கொண்டது என்று அவர் குறிப்பிட்டார் சாமானிய மக்கள் எந்தவித பிரச்சினையும் இல்லாமல் வாழ்வதற்காக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் பிரதம் பட்டியலிட்டார் நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் பிஜேபி மட்டுமே ஜனநாயகப்பூர்வமாக முடிவுகள் எடுக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுத் துறைகளில் இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் முதல் துறை ரயில்வே என்று கூறினார்

நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை மத்திய அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் வெளியிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் ராணுவ தளவாட உற்பத்தியில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அன்னிய நேரடி முதலீடுகளை ஈப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் ரஃபேல் போா்விமான கொள்முதல் தொடா்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியமில்லை என்று பாதுகாப்புத் துறை அமைச்ச் திருமதி நிா்மவா சீதாராமன் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை தணிக்கை அதிகாரி உள்ளிட்ட எந்தவொரு அமைப்பும் ரஃபேல் விமான கொள்முதலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று கூறினார் உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் திருப்தி தெரிவித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் போபர்ஸ் பீரங்கி பேரத்தில் குவாத்ரோச்சி போன்ற இடைத்தரகர்களின் தலையீடு இருந்ததாகவும் ஆளால் ரஃபேல் போர்விமான கொள்முதலில் அதுபோன்று ஏதும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை எடுத்துவரும் மத்திய நிதியமைச்சள் திரு அருண் ஜேட்லி இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரது வசமிருந்த நிதித்துறையை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூடுதலாக கவனித்து கொள்வார் பிரதமரின் ஆலோசனையை அடுத்து குடியரசுத்தலைவர் இதனைத் தெரிவித்துள்ளார் கோடநாடு எஸ்டேட் விவகாரம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேட்டியளிக்க தெஹல்கா பத்திரிக்கையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

முன்னதாக முதலமைச்சர் சார்பில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு மனு தாக்கல் செய்த அவரது வழக்கறிஞர் சத்தீஷ் பராசரண் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சர் மீது மேத்பூ மற்றும் மேலும் இரண்டு பேர் குற்றம்சாட்டியுள்ளதாக கூறினார் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்குத் திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நேற்று முன்தினம் முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான கல்லூரியில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ததில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சி பி ஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி பி வேல்முருகன் ஆறு மாதத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐ க்கு உத்தரவிட்டார் இத்தொடர்பான விசாரணைக்கு மாநில உள்துறை செயல் தமிழக அரசின் வஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் மத்திய புலனாய்வு துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் அமைக்கப்பட்டுள்ள காணொலி காட்சி வசதிகளை சென்னை உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி வி கே தஹிலராமாணீ நேற்று தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நீதிமன்றங்கள் தான் சாமானிய மக்களின் அதிகபட்ச நம்பிக்கையாக திகழ்வதாகவும் வளர்ந்துவரும் தொழில்நுட்பங்கள் வழக்குகளில் விரைவாக தீர்ப்பளிக்க உதவுவதாகவும் அவர் கூறினார் தற்போது தொடங்கப்பட்டுள்ள காணொலி காட்சி வசதிகள் மூலமாக விசாரணை கைதிகள் ஒவ்வொரு முறையும் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து செல்ல வேண்டியது தவிர்க்கப்படும் என்றார்

சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டில் இதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தம் தமிழக அரசுடன் கையெழுத்தானதாக அந்நிறுவனத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி நிர்வாக இயக்குநர் திரு ஆர் சித்தாா்த்தன் கூறியுள்ளாா்

இருவரி செய்திகள் அமெிக்காவில் அரசு முடக்கம் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பூஜ்ய வளர்ச்சி காணப்படுவதாக வெள்ளை மாளிகையின் தலைமை பொருளாதார நிபுணர் தெரிவித்துள்ளார்

இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமா் பிரவீன் ஐக்நாத் நேற்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதித்தார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் அரவிந்த் ஜாதவ் க்கு எதிராக சி பி ஐ லஞ்ச ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது

தீயைக் கொண்டு இயக்கப்படும் பலூன்களுக்கான கட்டுப்பாடுகளை சிவில் விமான இயக்குநரகம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால பி வி சிந்து ஸ்ரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஅட்ரி சுமித்ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளது காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப்போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன